சந்திரயான் இரண்டின் நிலவு சுற்று வட்டப் பாதையின் உயரத்தை குறைக்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் தற்போது மேற்கொண்டுள்ளனர் தெலங்கானா ஆளுநராக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார் வங்கிகள் இணைப்பு காரணமாக ஒரு பணியிழப்புக்கூட ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது வெஸ்ட் இண்டீஸூக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் சந்திரயான் இரண்டின் நிலவு கற்று வட்டப் பாதையின் உயரத்தை குறைக்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கையை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தற்போது மேற்கொண்டுள்ளனர் முன்னதாக இது முக்கியமான நிகழ்வு என்று இஸ்ரோ தலைவர் திரு சிவன் எமது செய்தியாளருக்கு தொலைபேசியில் அளித்த பேட்டியில் தெரிவித்தார்

கடுமையான உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார் சவுண்ட் பைட் தமிழிசை சுமையாக இருந்து கொண்டிருந்த இந்த பயணம் சற்று சுகமாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம் அரசியலிலே இதுவொரு நிலை இந்த வயதிலே ஆளுநராக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பு உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது கட்சிக்கு கடுமையாக உளழத்து அதற்கான அங்கீகாத்தை கட்சி தரும் என்பதை என்னை முன்னுகாரணமாக வைத்து காண்பித்திருக்கிறார்கள் என்றுகான் என்னால் சொல்ல முடியும் ஒரு மகிழ்ச்சி வரும்போது ஒன்றை சாதிக்கும் போது ஒன்றை விட்டுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்

ஆக அப்படி அதிகப்படியாக உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்தவிட்டு எனது உறுப்பினர் புகவியை நூன் ராஜினாமா செப்கிறேன் துணிச்சலையும் உங்களது எதரியத்தையும் ஒரு மனப்பக்குவத்தையும் இழந்து விடாதீர்கள் துணிச்சலாக இருங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே ஆகும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வங்கிகள் இணைப்பு காரணமாக ஒரு பணி இழப்புக்கூட ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக ஏற்கனவே தாம் தெளிவுப்படுத்தியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் தவறான தகவல்களை வங்கி ஊழியர் சங்கங்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசை அனுகும் தொழில் துறையினருக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க வேண்டும் என்ற வாகன உற்பத்தியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக அந்த வரிக்கான குழுமம்தான் முடிவு செய்யும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சுட்டப்பேரவை இடைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

முதலமைச்சரின் வெளிநாட்டுப் பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் தரக்குறைவான அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் திரு பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் இந்த கிராமத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சுற்றுலா சென்றது போல் வெளிநாட்டுப் பயணத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறை கூறினார் நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலில் யார் போட்டியிடுவது என்பது குறித்து தேர்தல் தேதி அறிவித்தப் பின்னர் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சு நடத்தி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார்

வாக்காளர் சரிபார்ப்புத் திட்டத்தை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கேட்டுக் கொண்டுள்ளார் நாடுமுழுவதும் நடைபெறும் இந்த திட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் வாக்காளர் பட்டியலில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த திட்டத்தின்கீழ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தேர்தல் ஆணையத்திற்கான இணைய தளத்தில் பதிவு செய்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரது விவரங்களையும் பதிவேற்றம் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது இந்த விவரங்களை மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் வாக்குச்சாவடி மையங்களின் வாக்காளர் பதிவு அலுவலர்களும் சரிபார்ப்பார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

புத்தக திருவிழாவையாட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒவியம் பேச்சு மற்றும் விளாடி விளா போட்டிகள் நடத்தப்பட்டு புத்தகங்கள் பரிசளிக்கப்பட்டு வருகின்றன இதுதவிர புத்தக திருவிழா நலடபெறும் கலையாங்கில் தினமும் மாலையில் கண்களுக்கு விருந்தளிக்கும் மாணவர்களின் கலை நிஷழ்ச்சிகளும் அறிவுக்கு விருந்தளிக்கும் கருத்தாங்கங்களும் நடத்தப்படுவதுடன் வெவ்வேறு தலைப்புகளில் போசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்று பேசி வருகின்றனர்

மதுரையிலிருந்து ரகுநாஜர் மாவட்டச் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட மலைக் கிராமப் பகுதிகளில் குடிமராமத்துப் பணிகளை ஆட்சியர் திரு பிரபாகர் இன்று தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் தானியங்கி தண்ணீர் வழங்கும் கருவியை ஆட்சியர் திருமதி இன்னோசன்ட் திவ்யா இன்று தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் நீர் மேலாண்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சேலம் மாநகராட்சியில் நகருக்குள் வனம் அமைக்கும் திட்டத்தின்கீழ் ஆயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகள் மற்றும் பேருராட்சிகளில் அம்மா விளையாட்டு அரங்கம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மேட்டு ராஜக்காப்பட்டியில் நூற்றாண்டு பழமைவாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர்

விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உதகமண்டலத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது ஊட்டச்சத்து மாதமாக இம்மாதம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி விழிப்புணர்வு பேரணி இன்று தஞ்சாவூரில் நடைபெற்றது

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் வெஸ்ட் இண்டஸூக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது